மக்களை இணைத்து நடத்தப்படும் அம்ருத் மகோட்சவ் என்கிற விடுதலைப் பெருவிழாவை குஜாத் மாநிலம் அகமதாபாத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

மத்திய கலாச்சாரம் மற்றும் கற்றுவாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் இந்த பாதயாத்திரையை தலைமையேற்று நடத்துகிறார்

மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் சுதந்திர தின விழாவையொட்டி பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் விடுதலைப் போராட்ட கண்காட்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளன இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் குவாட் உச்சிமாநாடு காணொலி காட்சி வாயிலாக இன்று மாலை நடைபெறுகிறது முதன் முறையாக நான்கு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ஜோபைடன் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மோரிசன் மற்றும் ஜப்பான் பிரதமர் திரு யோஷிஹிடே சுகா ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர் நான்கு நாடுகளில் தற்போது நிலவிவரும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து தலைவர்கள் இந்த மாநாட்டில் விவாதிக்க உள்ளனர்

நான்கு நாடுகளுக்கிடையே உற்பத்தியை சீராக விநியோகம் செய்வது தொழில்நுட்பப் பரிமாற்றம் பருவநிலை மாற்றம் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் தலைவர்கள் கருத்துப் பரிமாற்றம் செய்யவுள்ளனர்

சுதந்திர போராட்டம் தொடர்பான நான்கு கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் அதிமான ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தை மத்திய கவாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் நேற்று தொடங்கி வைத்தார்

கதந்திரப் போராட்டம் தொடர்பான ஆவணங்கள் தேசிய ஆவண காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது

கரும்பு தோட்டங்களில் பூச்சி மருந்து தெளிப்பதற்கும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு ஆளில்லா விமானங்களை சோதனை முறையில் பயன்படுத்த மத்திய சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் மற்றும் லக்னோவில் உள்ள வேளாண் கரும்பு ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இந்த சோதனைகளை மேற்கொள்ள வரும் நவம்பர் முப்பதாம் தேதிவரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக என்று அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தும் போது ஆராய்ச்சி நிறுவனம் அதற்கான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த நித்தி ஆயோக் உறப்பினர் டாக்டர் வி கே பால் கோவாக்ஸின் செலுத்துவதற்கான ஒப்புதல் பரிசோதனை முறை தற்போது விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெளிவுபடுத்தினார்

மக்கள் கட்டுப்பாடுகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள தொற்று பரவல் குறித்து கவலை தெரிவித்த அவர்

உத்தரப்பிரதேசும் மேற்குவங்கம் மாநிலங்களில் குறைந்து வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார்

கேரளா மற்றம் புதுச்சேரி மாநிலங்களில் வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிறது

வேட்பு மனுக்கள் இருபதாம் தேதி பரிசீலினைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும்

தனிமனித இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கலையொட்டி மாநில அரசுகள் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன அஸ்ஸாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் நடைபெறவுள்ள முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை திரும்பப்பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும்

புதுச்சேரி கேரளா உட்பட ஐந்து மாநிலங்களில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை மே இரண்டாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது குறித்து முழுமையாள விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஆணையம் கூறியுள்ளது மாநிலத்தில் சுட்டம் ஒழுங்கை தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துள்ளது என்ற குற்றச்சாட்டை ஆணையம் மறுத்துள்ளது இந்தச் சம்பவம் தொடர்பாக மாநிலத்தின் காவல்துறை தலைவர் மற்றும் கூடுதல் காவல்துறை தலைவர் ஆகியோர் சிறப்பு பார்வையாளர்களின் பரிந்துரையின் பேரில் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதவாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டித்தொடர் இன்று தொடங்குகிறது

ஏற்களவே இங்கிலாந்து எதிராக நடைபெற்ற நான்கு டெஸ்ட் போட்டித் தொடரில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக் கணக்கில் வெற்றி பெற்று ஐசிசி தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது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

நான்காவது போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது

இறுதிப்போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது தேசிய சுப் ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் க்நாடக அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் ட்டிராவில் முடிவடைந்தது